அசோக் லவாசா மற்றும் திரு சுஷில் சந்திரா ஆகியோர் தெரிவித்தனர்

கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார்

மக்களவை தேர்தலில் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று காலை வேட்பு மனு தாக்கல் செய்தார்

ராகுல் காந்திக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் பாரத் தர்ம ஜன சேனா தலைவருமான திரு துஷார் வெல்லப்பள்ளி நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் இதனிடையே திரு ராகுல்காந்தி வயநாடு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ததை அமேதி தொகுதியின் பாஜக வேட்பாளர் திருமதி ஸ்மிருதி இரானி கண்டனம் தெரிவித்துள்ளார்

பி யாக இருந்த ராகுல்காந்தி தொகுதிக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்று அவர் கூறினார்

கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் நிலமற்ற ஏழை விவசாயிகள் வாங்கிய ஐந்து பவுன் வரையிலான தங்க நகைக் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் திருப்பூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் தெரிவித்தார்

தேர்தல் சோதனை விவரங்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்தும் வகையில் தேர்தல் கண்காணிப்புக் குழுவினர் நாடு முழுவதும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் கைப்பற்றப்பட்ட ரொக்கப்பணம் மது வகைகள் இலவசப் பொருட்கள் தங்கம் மற்றும் வெள்ளிப்பொருட்கள் குறித்த விவரங்களை புதுடெல்லி தலைமை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது

புதுச்சேரியை ஆளும் காங்கிரஸ் அரசு எந்தவித புதிய திட்டங்களையும் செயல்படுத்தாததோடு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள திட்டங்களையும் சரிவர செயல்படுத்தவில்லை என்று அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் என் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் மருத்துவர் நாராயணசாமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இலவச அரிசி துணி முதியோர் பென்ஷன் அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளமின்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் காங்கிரஸ் அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும் அதற்காக மத்திய அரசு மீது ஆளும் காங்கிரஸ் அரசு பழியை போட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார் புதுச்சேரியில் அரசு உத்தரவுகள் அனைத்தையும் துணைநிலை ஆளுநரே நிறைவேற்றுவதாக ஆளும் காங்கிரஸ் அரசு புகார் கூறும் நிலையில் எதற்காக ஆட்சிப் பொறுப்பில் நீடிக்க வேண்டும் என்று திரு

வாக்காளர்கள் பணம் மற்றும் அன்பளிப்பு வாங்காமல் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தின் குறிக்கோள் என்று காரைக்கால் மாவட்ட ஆட்சித் தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான திரு விக்ரந்த் ராஜா கூறினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு விவசாயக் கல்லூரியில் நடந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த இலக்கு நிறைவேற இளம் வாக்காளர்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பின்னர் மேலையூர் வாஞ்சியூர் சோதனைச் சாவடிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் சோதனை செய்ய வேண்டும் என்று கண்காணிப்பு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுரை கூறினார்

மீணடும் தலைப்புச் செய்திகள் நாடாமன்ற தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்த உறுதி பூண்டிருப்பதாக தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா மற்றும் திரு சுஷில் சந்திரா ஆகியோர் தெரிவித்தனர்

கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார்